கோவிட் தடுப்பூசி ஒத்திகை நாளை தொடங்குகிறது

நாட்டில் உள்ள ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த மத்தியஅரசு அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக அடுத்த ஆண்டிற்குள் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன்கூடிய தரமான மாறுபட்ட தட்ப வெப்பநிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு உகந்தவகையிலான வீடுகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் என்றார்

கோவிட் காலத்தில் வீட்டுக் கடனுக்கான வட்டி தள்ளுபடிக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை மத்தியஅரசு தொடங்கியதை பிரதமர் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியில் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திரா திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதினை பிரதமர் வழங்கினார் இந்தூர் ராஜ்கோட் ராஞ்சி அகர்தலா லக்னோ ஆகிய பகுதிகளிலும் இந்த வீட்டு வசதி திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு ஹ்தீப்சிங் பூரி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

எடப்பாடி கே

தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மட்டுமே இதுவரை உருமாறிய கோவிட் தொற்று உறுதிசெய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னை ராஜிவ்காந்தி அரசு மருத்துவமனை உதகை மருத்துவ கல்லூரி குன்னூர் அரசு மருத்துவமனை பூந்தமல்லி அரசு மருத்துவமனை நேமம் பொதுசுகாதார மையம் நெல்லை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க

புத்தாண்டையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத தேவாலயம் பாளையங்கோட்டை சவேரியர் பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் கொடைக்கானல் புனித சலேத் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை குறித்து எமது செய்தியாளர்

இதற்கான உத்தரவை தலைமை செயலர் திரு